நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உத்தரப்பிரதேசத்தில் நமாமி கங்கா இயக்கத்தின் கீழ் ஐந்து நாள் கங்கா யாத்திரை இன்று தொடங்குகிறது

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா உக்ரனின் நாட்யலா கிச்சோனக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது எந்தவொரு பிரச்சினைக்கும் வன்முறை மூலம் தீர்வு காண முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் வன்முறை எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வாக அமையாது உலகத்தின் எந்தவொரு பிரச்சினைக்குமான தீர்வு வேறு பிரச்சனைய உருவாக்குவதால் ஏற்படாது என்று தெரிவித்தாா் மேலும் தீர்வுகளை தேடுவதன் மூலமே பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்றும் நாம் அனைவரும் இணைந்து அமைதியின் அடிப்படையில் அனைத்து பிரச்சினைகளுக்கான தீர்வு காணக்கூடிய புதிய பாரதத்தை படைப்போம் எனவும் அழைப்பு விடுத்தார்

விண்வெளித் துறையில் நமது சாதனைகள் அளப்பரியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

புதிய பாரதத்தின் ஒரு புதிய னமல்கல்லாக இது அமையும் என்று கூறினார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் பூர்ணபுநீ பளுதூக்கும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதை சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டிலே பீடிகள் தபாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்றாலும்

இந்த ஆண்டு புதிய சாதனைகள் படைப்பதற்கான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி குடியரசு தின வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் நமாமி கங்கா இயக்கத்தின் கீழ் இஜந்து நாள் கங்கா யாத்திரை இன்று தொடங்குகிறது பிஜ்னோர் முதல் பல்லியா வரை நடைபெறம் இந்த யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தராகாள்ட் முதலனமச்சர் திரு தேவேந்திர சிங் ராவத் மற்றும் அமைச்சர் திரு சஞ்சீவ் பாலியான் அகியோர் தொடங்கி வைக்கின்றனர் உத்தாப்பிரதேசத்தில் கங்கை நதி நுழையும் பகுதியான பிஜ்னோரில் இந்த யாத்திரை தொடங்கப்பட உள்ளது கங்கை நதியை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அம்மாநிலம் முழுவதும் இந்த யாத்திரை நடைப்பெறுகிறது பல்லியாவில் அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் படேல் இந்த யாத்திரையை தொடங்கி வைக்கிறார் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பங்களாதேசை சேர்ந்த மறைந்த சையத் முசின் அவி மற்றும் இசைக் கலைஞர் இனாமுல் அக் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது

இதேபோல் முதுப்பெரும் இசைக்கலைஞரும் கல்வியாளருமான பங்களாதேசை சேர்ந்த இனாமுல் அக்கிற்கு கல்விக்கான பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது

மறைந்த அவருக்கு வாழ்நாளுக்கு பிந்தைய பத்மபூரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நடள கலையில் முனைவர் பட்டம் பெற்ற விஜிரா சந்திரசேனாவிற்கு இலங்கை அரசு உயரிய தேசிய விருதை வழங்கியுள்ளது அவரை கவுரவிக்கும் வகையில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அவருக்கு வழங்கியுள்ளது

அந்நாடு முழுவதும் கரோனோ வைரஸ் தாக்குதலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

ஹாங்காங்கிலும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து சுற்றுலாப்பயணிகள் வெளியேறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஹூகானில் நோய் தொற்று வேகமாக பரவி வருவதால் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

கரோனா தொற்றுநோய் பரவாமல் தடுக்க உலகெங்கிலும் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் பீஜிங்கில் உள்ள இந்திய துதரகம் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெரும்பாலான நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை சீனாவிலிருந்து வெளியேற அனுமதிக்க வேண்டுமென அந்நாட்டிடம் வலியுறுத்தியுள்ளன இதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என சீன வெளியுறவு அமைச்சர் உறுதி அளித்துள்ளா் மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

இந்தியாவில் கரோனோ வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது நேபாளத்தில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் அந்நாட்டையொட்டிய எல்லைப் பகுதியில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

நேபாள நாட்டின் பிரதிநிதிகள் கடையில் அவைத் தலைவராக ஆளும் நேபாள கட்சியை சேர்ந்த அக்னி சாப் கோட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அந்நாட்டில் கீழ் சபையாக செயல்படும் பிரதிநிதிகள் சபைகள் கூட்டம் காத்மாண்டுவில் நேற்று நடைபெற்றது இதில் மூத்த உறுப்பினரான அக்னி சாப் கோட்டா அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாா் கடந்த ஆண்டு அவைத் தலைவராக இருந்த கிருஷ்ணபகதூர் மகாரா பாலியல் புகார் காரணமாக பதவி விலகினார் சவுதி அரேபியாவிற்கு மத மற்றும் தொழில் ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ள தமது நாட்டு குடிமக்களுக்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது

நேற்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்த இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

பல்கேரியாவில் நடைபெற்ற சன்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது